தமிழக சுட்டப் பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையா திரு சுனில் அரோரோ தலைமையிலான குழு இன்றும் நாளையும் சென்னையில் ஆய்வு செய்கிறது இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் இம்மாத இறுதிக்குள் முழுமையாகசெயல்பாட்டுக்கு வரும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆசிரியர் காலிப் பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு கேஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ்

இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப் பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரோ தலைமையிலான குழு இன்றும் நாளையும் சென்னையில் ஆய்வு செய்கிறது இந்தக் குழுவில் தேர்தல் ஆணையர்கள் திரு குஷில் சந்திராதிரு ராஜீவ் குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் சென்னையில் இன்றுதமிழக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்தக் குழுவினர்ஆலோசனை மேற்கொள்கின்றன் அதைத்தொடா்ந்து மாவையில் தமிழகத் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனா் நாளை இக்குழுவினா் தமிழக தலைமைச் செயலாளா் உள்ளிட்டோருடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர் பிறகு செய்தியாளர்களைச் சந்திக்கும் இக்குழவினர் நாளை மாலை புதச்சேரி அதன் செல்லவுள்ளனர் தமிழகத்தில் இம்மாத இறுதிக்குள் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்று முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தமிழகத்தில் ஆசிரியர் காலிப் பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கேஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள கரட்டடிபாளையத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சா்பில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பனி ஆணைகளை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இருமொழிக் கொள்கையே தமிழக அரசின் கொள்கை என்று தெரிவித்தார்

முறையான அறிவிப்பு வெளியான பின்னா் அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்படும் என்று திருமதி சரோஜா தெரிவித்தார்

பிரதாப் சந்திர சாரங்கி கூறியுள்ளார்

தமிழகத்தில் இதுவரை ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு திறன் மேம்பாட்டுப் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவா் இந்த இடங்களிலிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ்

பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று கன்னியாகுமரி மாவட்ட ரயில் பயணிகள் சங்க செயலாளர் திரு எட்வா்ட் ஜெனி கூறியுள்ளார் கள்ளியாகுமரி திருவனந்தபுரம் இடையிலான இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார்

மியான்மில் ரானுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தபவர்கள் மீது அடக்குமுறைகள் மற்றும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு ஐ நா கண்டனம் தெரிவித்துள்ளது பிரதம் திரு நரேந்திர மோடி நீடித்த வளர்ச்சிக்கான மூன்று நாள் சா்வதேச உச்சி மாநாட்டை காணொலிக் காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

கோவாவில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது